சிகிச்சைக்குத் தேவையானஅனைத்துமருந்துகளும் முறையாககிடைப்பதைஉறுதிசெய்யுமாறுபிரதமர் திருநரேந்திரமோடிஅதிகாரிகளுக்குஉத்தரவிட்டுள்ளார்

முகாம்களைஅதிகப்படுத்தநடவடிக்கைமேற்கொள்ளப்பட்டுள்ளதாகஊரகதொழில்துறைஅமைச்சர் திருதா

அன்பரசன் கூறியுள்ளார்

கடலுக்குமீன்பிடிக்கச் செல்லவேண்டாம் எனஇந்தியகடலோரகாவல் படைஅறிவுறுத்தியுள்ளது

இந்தமருந்துகளைதயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் கையிருப்பு குறித்தம் கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது

ரூபாய் அளவுக்குகொள்முதல் செய்யபிளம் கேர்ஸ் நிதியம் ஒப்புதல் அளித்துள்ளது

முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமயில் இன்றுசட்டமன்றஅனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டத்திற்குஅழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சென்னைைச் செயலகத்தில் இன்றுமாலைநடைபெறவுள்ள இக்கூட்டக்கில் ஒவ்வொருசட்டமன்றகட்சியின் சார்பிலும் இரண்டுபிரதிநிதிகள் பங்கேற்றுஆலோசனைகளைவழங்குமாறுமுதலனமச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தின் தடுப்பூசிதேவையைப் பூர்த்திசெய்ய உலகளாவியஒப்பந்தப் புள்ளிகள் மூலம் தடுப்பூசிகளை இறக்குமதிசெய்யமாநிலஅரசுமுடிவு செய்துள்ளது கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தஆய்வுக்கூட்டம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நேற்றுநடைபெற்றது

மேலும் தமிழகத்திற்கானமத்தியஅரசின் ஆக்ஸிஜன் ஒதுக்கீடுகுறைவாகஉள்ளதால் மாநிலத்தில் போதிய ஆக்ஸிஜன் பிறமாநிலங்களில் உள்ளள்ஃகுதொழிற்சாலைகளிலிருந்தரயில் மூலம் ஆக்ஸிஜனைகொண்டுவந்துமருத்துவமனைகளுக்குசீராகவிநியோகம் செய்யதேவையானநடவடிக்கைகளைஉடனடியாகமேற்கொள்ளுமாறும் தொழில் துறைமற்றம் மருத்துவத்துறையினருக்குழுதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் சிறு குறு மற்றும் நடுத்தரதொழில் நிறுவனங்கள் தங்களதுகடனைதிருப்பிச் செலுத்த ஆறு மாதகால அவகாசம் வழங்குவதுடன் இந்தக் காலக் கட்டத்திற்குவட்டியேதம் வசூலிக்கக்கூடாதுஎனமத்தியஅரசிடம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

அரசுமருத்துவமனைகளில் பணியாற்றம் செவிலியர்களுடன் நேற்றுன்ணொலிகாட்சிவாயிலாககலந்துரையாடியமுதலமைச்சர் கோவிட் பெருந்தொற்றக்குஎதிரானபோரில் முன்களப் பணியாளர்களாகசெவிலியர்கள் ஆற்றிவரும் பணிபாராட்டுக்குரியதுஎன்றார் செவிலியர்களின் பணிநேரம் அவர்களுக்குவழங்கப்படும் பாதகாப்பு உபகரணங்கள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் சேவைக்குஅரசுகாட்டும் ஈன்றியின் மேலம் அடையாளமாகஊக்கத்தொகைவழங்க உத்தரவிட்டிருப்பதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார்

முள்ளதாக சென்னைமாநகராட்சிபகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுவரும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தமண்டலஅளவிலானகளஒருங்கிணைப்புக் குழுவினருடன் அமைச்சர் ஆலோசனைநடத்தினார்

செங்கல்பட்டில் நேற்றுநடைபெற்றஆய்வுக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இம்மாவட்டத்திற்குஉட்பட்டதாம்பரம் பல்லாவரம் செம்பாக்கம் அனகாபுத்கார் நகராட்சிபகுதிகளில் தடுப்பு நடவடிக்கைகளைஅதிகளவில் மேற்கொள்ளஅறிவுறுத்தப்பட்டுள்ளதுஎன்றார்

சென்னைகதீட்ரல் சாலையில் உள்ளசெம்மொழி பூங்காவைமேம்படுத்துவத்தொடர்பாகவேளாண் துறைஅமைச்சர் திருளம் ஆர் கேபன்வீர்செல்வம் நேரில் பார்வையிட்டார்

மதுரைமாவட்டத்தில் அரசுமருத்துவமளைகள் மட்டுமின்றி தளியார் மருத்துவமளைகளிலும் தேவையானபடுக்கைவசதிகளைஏற்படுத்தி கோவிட் கொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்குசிகிச்சைஅளிக்கநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாக வணிகவரித்துறைஅமைச்சர் திருபிமூர்த்திகூறியுள்ளார்

பிகேசேகர் பாபு தலைமையில் நடைபெற்றது

அரபிக்கடல் பகுதியில் உருவாகிவரும் காற்றழுத்ததாழ்வுப்பகுதிகாரணமாகமீனவர்கள் யாரும் செல்லவேண்டாம் கடலுக்குமீன்பிடிக்கச் எனவும் ஏற்கனவேசென்றவர்கள் அருகில் உள்ளதுறைமுகங்களுக்குதிரும்புமாறும் இந்தியகடலோரகாவல் படைஅறிவுறுத்தியுள்ளது